சமூக முன்னேற்றத்திற்காக புதிய கண்டுபிடிப்புகளை பல்கலைக்கழகங்கள் வழங்க வேண்டும் என குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தியுள்ளாா பெங்களுரு தொழில்நுட்ப உச்சிமாநாட்டைபிரதமர் திரு நரேந்திரமோடிகாணொளி காட்சி வாயிலாக இன்று தொடங்கி வைக்கிறார்

காணொளி காட்சி வாயிலாக இன்று ஆலோசனை நடத்துகிறார் நாட்டில் காச நோயை ஒழிப்பதற்கான மாபெரும் இயக்கம் உருவாக்கப்பட வேண்டும் என்று மத்திய குகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார்

தில்லி ஜவஹர்வால் நேரு பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்துகொண்டு பேசிய அவர் மாணவர்களிடையே ஆரய்ச்சிக்கான தூண்டுதலை பல்கலைக்கழகங்கள் மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் நாட்டின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் மாணவர்கள் கல்வி பயில்வதால் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரிய பன்முக தன்மையை காணமுடிவதாக கூறினார் இந்திய பாரம்பரியத்தில் தொன்றுதொட்டு ஆராய்ச்சி மற்றும் ஆசிரியர் பணி இருந்து வருவதை குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார் இவற்றை பயன்படுத்தி மாணவர்களும் ஆராய்ச்சியாளர்களும் அறிவுசார் மையத்தை உருவாக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் சர்வதேச சவால்களுக்கு ஏற்றவாறு உரிய தீர்வுகளை மாணவர்கள் வழங்க வேண்டும் என குடியரசு தலைவர் வலியுறுத்தினார் நாட்டில் புதிய கல்வி கொள்கையை அமல்படுத்துவதில் பல்கலைக்கழகங்களின் பங்கு முக்கியமானது என இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் கூறினாா் பிரதமர் திரு நரேந்திரமோடி பெங்களுரு தொழில்நுட்ப உச்சிமாநாட்டை காணொலி காட்சி வாயிலாக இன்று தொடங்கி வைக்கிறார்

மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த உச்சிமாநாட்டில் உலகம் முழுவதிலும் இருந்து பல்வேறு பிரதிநிதிகள் தொழில்நுட்பம் உயிரி தொழில்நுட்பம் மென்பொருள் தொழில்நுட்பம் ஆகியவை குறித்து ஆலோசிக்க உள்ளனர் நாட்டின் அரசியலமைப்பு சுட்டம் நமது கலாச்சாரம் மற்றும் பாரம்பரிய பெருமைகளுடன் மக்கள் அளைவரையும் ஒன்றிணைப்பதாக பாதுகாப்புத் துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் அரசியலமைப்பு தினம் அடுத்த வாரம் கொண்டாடப்படுவதையொட்டி இளையோர் சங்கத்தின் செயல்பாடுகளை நேற்று அவர் தொடங்கி வைதது உரையாற்றினார் மக்களுக்காக மக்களால் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தின் மீதான நம்பிக்கையையும் ஒற்றுமையையும் இந்நிகழ்ச்சி பறைசாற்றுவதாக தெரிவித்தார்

ஒருமைப்பாடு ஒற்றுமை நல்லொழுக்கம் மற்றும் பன்முகத் தன்மை போன்றவற்றை அரசியலமைப்பு சட்டம் கற்றுத் தருவதாகவும் சுதந்திரம் சமத்துவம் சமூக நல்லிணக்கம் மற்றும் நற்பண்புகள் ஆகிய நான்கும் அரசியலமைப்பு சுட்டத்தின் துண்களாக விளங்குகிறது என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கூறுகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார்

நேற்று நடைபெற்ற தேசிய அளவிலான மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் இயற்கை வளங்களை முறையாக பயன்படுத்துவதன் அவசியம் குறித்து வலியுறுத்தினார் கரங்க ஏல நடைமுறைகள் வெளிப்படை தன்மையுடன் இருக்க வேண்டும் என்றும் கரங்க பயன்பாடுகளில் போதிய வருவாய் கிடைக்கும் என்று உறுதியாக தெரிந்த பின்னரே சர்வதேச முதலிட்டாளர்கள் முதலில் முன்வருவதாக அமைச்சர் தெரிவித்தார் இயற்கை வளங்கள் உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்வதற்காக பயன்படுத்தப்படும் என்று கூறிய அமைச்சர் கரங்க பணிகளில் சர்வதேச உற்பத்தி மையமாக இந்தியா உருவெடுக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார்

இந்த கடனுதவி திட்டத்தில் வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்யும் வகையில் இணையதளம் மற்றும் அலைபேசி செயலியும் உருவாக்கப்பட்டுள்ளதாக வீட்டு வசதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் மருத்துவப்படிப்பு மாணவர் சேர்க்கையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழளர சதவீத ஒதுக்கீடு பல்வேறு சட்ட போராட்டங்களுக்கு பிறகு நிறைவேற்றப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் மருத்துவப்படிப்பு மாணவர்சேர்க்கைக்கான கலந்தாய்வில் அரசுப் பள்ளி மாணவர்களுக்கு ஆணைகளை வழங்கி பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

ஏற்கனவே இரண்டு முறை இரு தலைவர்களும் சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளனர் நாட்டில் காச நோயை ஒழிப்பதற்கான மாபெரும் இயக்கம் உருவாக்கப்பட வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார்

ஜம்மு கஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தின் எல்லையோர பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் மீண்டும் அத்துமீறி தாக்குதல் நடத்தியுள்ளது

இந்த தாக்குதலில் இந்திய தரப்பில் எந்த சேதமும் இல்லை என அதிகாரிகள் கூறியுள்ளனர்